குறைவு காரணமாகநேற்றுகாலமானார்

கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுகுணமடைவோரின் எண்ணிக்கைதொடர்ந்துஅதகரித்துவருவதாகமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

திரு மாண்டேவியாதெரிவித்துள்ளார்

உத்தரபிரதேசமாநிலஅமைச்சரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமானசேட்டன் சௌஹான் உடல்நலக் குறைவு காரணமாகநேற்றுகாலமானார்

வெங்கையாநாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

நாடாளுமன்றுப்பினராகஅவர் இரண்டுமுறைபதவிவகித்ததாகவும் திரு வெங்கையாநாயுடு குறிப்பிட்டுள்ளார் சௌஹாளின் மறைவுக்குமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷாவும் இரங்கல் தெரிவித்துள்ளார் விளையாட்டுவீரராகவும் பொதுமக்களுக்குசேவையாற்றுபவராகவும் அவர் திகழ்ந்தார் என்றும் திருஅமித் ஷா குறிப்பிட்டுள்ளார் அவரதுமறைவு இந்திய அரசியலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் மாபெரும் இழப்பாகும் என்றுஅவர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தின் மழைக்காலகூட்டத் தொடர் தொடங்கவுள்ள நிலையில் மாநிலங்களவைஅலுவலகத்தில் ஆயத்தபணிகள் மும்முரமாகதொடங்கியுள்ளன

மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் உறுப்பினர்களின் இருக்கைகள் பார்வையாளர் மற்றம் பத்திரிகையாளர் மாடங்கள் ஆகியவற்றிலும் மாற்றங்கள் விரைவில் மேற்கொள்ளப்பட்டுவருகின்றன

புதுக்கோட்டையில் நோய் தொற்றுதடுப்புப் பணிகள் குறித்துஆய்வு மேற்கொண்டபின்னா் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சென்னை மதுரைஉட்படமாநிலம் முழுவதும் இந்தநோய் தொற்றபரவல் குறைந்துவருவதாக் அமைச்சர் தெரிவித்தார் இதனைகட்டுப்படுத்தஅரசுஎடுக்கும் நடவடிக்கைகளுக்குபொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்கவேண்டுமென்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டார்

பானிபட்டில் உள்ளதேசிய உர உற்பத்திநிறுவனத்தைஅவர் நேற்றுபார்வையிட்டார் நடமாடும் நிலபரிசோதனைஆய்வுக்கூடத்தையும் அவர் பார்வையிட்டார் வளர்ச்சிமற்றும் வலிமைக்கும் அடையாளமாகஅமைச்சர் மரக்கன்றுநட்டார்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் வீடுகள் தோறும் சென்று இந்தநோய் தொற்றுக்கானஅறிகுறிஉள்ளவர்களைகண்டறியும் பணியில் ஈடுபட்டுவருவதாகதெரிவித்துள்ளார்

இந்நிகழக்சிகுறித்துத் தங்களதுகருத்துக்களை அனுப்புமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

தமிழகத்தில் எளிதாக்கப்பட்ட இபாஸ் நடைமுறை இன்றுமுதல் செயல்பாட்டிற்குவருகிறது

கவிர்க்க இயலாதபணிகளுக்குமட்டுமே இ பாஸ் விண்ணப்பம் செய்தபயணிக்குமாறும் தமிழகஅரசுஅறிவுறுத்தியுள்ளது பிறமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்துவருபவர்களுக்குதற்போதுசெயல்பாட்டில் உள்ள இ பாஸ் நடைமுறைதொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொரிஷீயஸில் ஏற்பட்டுள்ளஎண்ணெய் கப்பல் கசிவு விபத்தில் மாசைக் கட்டுப்படுத்துவதற்குமுப்பதுடன் தொழில்நுட்பசாதனங்களை இந்தியாஅனுப்பியுள்ளது

எண்ணெய் கசிவைக் கட்டுப்படுத்தும் பணியில் இந்தியகடலோரகாவல் படையின் பத்துசிறப்பு வல்லுநர்கள் மொரிஷியஸ் அனுப்பப்பட்டுள்ளனர்

இந்தியாஅமெரிக்கா இடையிலானநல்லுறவைவலுப்படுத்தவேதாம் விரும்புவதாகஅமெரிக்க குடியரசுத் தலைவர் போட்டியில் ஜனநாயககட்சிவேட்பாளர் திரு ஜோபைடன் தெரிவித்துள்ளார்

டொனால்ட் டிரம்பைஎதிர்த்துபோட்டியிடுகிறார்

இரு நாடுகளும் தொடர்ந்துஒருங்கிணைந்துசெயல்பட்டால் உலகஅமைதிஏற்படும் என்றார்